பவர் காணாமல் போயுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது

இந்தியாவின் நன்மதிப்பை உலக அரங்கில் மேலும் மேம்படுத்தும் விதத்தில் அடுத்த ஐந்தாண்டுகளில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அகமதாபாத்தில் நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் பேசிய அவர் இந்தியாவின் வளர்ச்சிக்கு ஒவ்வொருவரின் பங்களிப்பும் தேவை என்று குறிப்பிட்டார் தேர்தலில் பெற்ற அமோக வெற்றியானது பொறுப்புகளை அதிகரித்துள்ளதாகவும் அதே நேரத்தில் அதற்கு தலைவணங்கி செயல்படுவதாகவும் அவர் கூறினார் இந்திய விடுதலை பெற்றதற்கு பிறகு முதல் முறையாக சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மக்கள் அதிக அளவில் வாக்களித்ததாக அவர் தெரிவித்தார்

முன்னதாக கூட்டத்தில் பேசிய பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா நாட்டில் உள்ள ஒவ்வொருவரின் இல்லத்திற்கு பிஜேபி சென்ற சேர்ந்தள்ளதாகவும் அதற்கு பிரதமர் நரேந்திர மோடியின் நடவடிக்கைகள்தான் காரணம் என்று அப்போது அவர் தெரிவித்தார் ஆந்திராவின் முதலமைச்சர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள ஓய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு ஜெகன் மோகன் ரெட்டி நேற்று புதுதில்லியல் பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்தார் இரண்டாவது முறையாக பிரதமராக பதவியேற்கவுள்ள திரு நரேந்திரமோடிக்கு திரு ஜெகன் மோகன் ரெட்டி வாழ்த்து தெரிவித்தார்

ஒரு மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பின்போது ஆந்திர மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டபோத அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் ஆகியவை குறித்து இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தினர் நிலுவையில் உள்ள நிதிஒதுக்கீடுகளை விரைந்து வழங்குமாறு பிரதமரிடம் அவர் கேட்டுக்கொண்டார் மேலும் கடப்பா இரும்பு ஆலை திட்டம் பொலவரம் தர்கா ராஜபட்டினம் துறைமுக திட்டம் ஆகியவற்றுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கவேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட திரு ஜெகன்மோகன் ரெட்டி நினைவு பரிசு ஒன்றையும் பிரதமரிடம் வழங்கினார் ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குவது குறித்து தமது வேண்டுகோள் விடுக்குமே தவிர கட்டளையிடாது என அம்மாநில முதலமம்சராக தேர்வு கட்சி செய்யப்பட்டுள்ள ஒய் எய் ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு ஜெகன் மோகன் ரெட்டி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெருந்தன்மையாக நடந்தகொள்ளுமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி தம்மிடம் அறிவுறுத்தியதாக கூறினார் இதனிடையே சந்திப்பு சிறப்பாக இருந்ததாகவும் ஆந்திரபிரதேசத்தின் வளர்ச்சி குறித்து இருவரும் பேச்சு நடத்தியதாகவும் அப்போது தமது பதவி காலத்தில் ஆந்திராவுக்கு தேவைப்படும் உதவிகளை அளிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார் இந்த பயணத்தின்போது பிஜேபி தலைவர் திரு அமித்ஷாவையும் திரு ஜெகன்மோகன் ரெட்டி சந்தித்து பேசினார் சிக்கிம் மாநிலத்தில் எஸ் கே எம் கட்சியின் தலைவர் திரு பிரேம் சிங் கோலே முதலமைச்சராக இன்று காலை பத்து மணிக்கு பதவியேற்கவுள்ளார்

முன்னதாக திரு பிரேம் சிங் கோலே மாநில ஆளுநர் கங்கா பிரசாதை சந்தித்து ஆட்சியமைக்கக் உரிமை கோரினார் இதையடுத்து ஆளுநர் ஆட்சியமைக்க திரு பிரேம் சிங் க்கு அழைப்பு விடுத்தார் விழாவில் பல்லாயிரக்கணக்கான இந்த பதவியேற்பு தொண்டர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதிய ஆட்சியஸமக்கும் எஸ்கேளம் கட்சி

ஒடிசாவில் புதிய அமைச்சரவை அமைக்குமாறு பிஜு ஜனதாதள் கட்சித் தலைவர் திரு நவீன் பட்நாயக்குக்கு அம்மாநில ஆளுநர் திரு கணேஷிலால் அழைப்பு விடுத்துள்ளார் புவனேஸ்வரில்பிஜு ஜனதாதள் சட்டமன்ற கட்சிக்கூட்டம் நேற்று நடைபெற்றது

இந்த கூட்டத்தில் பிஜு ஜனதாதள் சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு நவீன் பட்நாயக் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதையடுத்து ஒடிசா மாநில ஆளுநர் திரு கணேஷிலாலை சந்தித்து புதிய அமைச்சரவை அமைக்க அவர் உரிமைகோரினார் ஐந்தாவது முறையாக முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு நவீன் பட்நாயக் வரும் புதன்கிழமை புவனேஸ்வரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பதவியேற்கவுள்ளார்

ஒடிசாவில் ஏற்பட்ட ஃபோனி பயலால் ஏராளமானோர் உயிரிழந்ததை கருத்தில்கொண்டு பதவியேற்பு விழா எளிமையாக நடத்தப்படும் என பிஜு ஜனதாதள கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அருணாச்சவப்பிரதேச முதலமைச்சர் திரு பேமா கண்ட்டு மற்றும் அவரது அமைச்சரவை சகாக்கள் அம்மாநில ஆளுநர் டாக்டர் பி டி மிஸ்ராவிடம் தங்களது ராஜினாமா கடிதங்களை அளித்தனர் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் புதிய ஆட்சி அமையும்வரை முதலமைச்சராக நீடிக்குமாறு கேட்டுக்கொண்டார் முதல் முறையாக பிஜேபி தலைமையில் அங்கு ஆட்சியமையவுள்ளது

அகுற்கு முன்பு புதிய அரசு பதவியேற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

சாரதா நிதிநிறுவன மோசடி வழக்கிள் விசாரணைக்கு ஆஜராகுமாறு கொல்கத்தாவின் முன்னாள் காவல்துறை ஆணையர் திரு ராஜீவ் குமாருக்கு சிபிஐ சும்மன் அனுப்பியுள்ளது மேற்குவங்க அரசு திரு ராஜீவ் குமாரை சிஐடி பிரிவிற்கு காவல்துறை இயக்குநராக நியமித்த ஒருசில மணி நேரங்களில் சிபிஐ இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது சிபிஜ அதிகாரிகள் தொலைபேசி மூவம் தொடர்புகொண்டு விசாரணைக்கு ஆஜாக தெரிவிக்க முயன்றனர் ஆனால் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை அதனால் நான்கு சிபிஐ அதிகாரிகள் நேற்று மாலை திரு ராஜீவ் குமாரின் இல்லத்திற்குச் சென்று சம்மன் வழங்கினர்

முன்னதாக திரு ராஜீவ் குமார் தேடப்படும் நபராக சிபிஐ அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அவர் நாட்டைவிட்டு வெளிநாட்டிற்கு தப்பிச்செவ்வதை தடுக்கும் வகையில் அனைத்து விமான நிலையங்களுக்கும் முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது

மூன்று நாள் பயணமாக சீனாவின் குடியரக துணைத்தலைவர் திரு வாங்குஷின் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திற்கு நேற்று வருகை தந்தார்

ஐஎஸ் தீவிரவாத அமைப்பின் உறுப்பினர்களாக செயல்பட்ட ஃபிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மூன்று பேருக்கு ஈராக் நீதிமன்றம் தூக்கு தண்டனை வழங்கியுள்ளது

இதில் மூன்று பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இந்த மூன்று பேரும் ஒருமாத காலத்திற்குள் மேல்முறையீடு செய்ய கால அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளது

பவர் காணாமல் போனதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது